துறை ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார்

தென்னை நார் வாரிய தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்

என்று அதன் தலைவர் திரு மசூத் உசேன் கூறியுள்ளார்

மையம் தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் நவீன தொழில் நுட்பங்களுடன் ஆரம்ப மற்றும் இரண்டாம் நிலை சுகாதார மையங்களை ஏற்படுத்துவதற்கு அரசு மற்றும் தனியார் துறை ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று தனியார் மருத்துவமனை திறப்பு விழாவில் பங்கேற்று பேசிய அவர் நாட்டின் மக்கள் தொகையில் பெரும்பாலோர் வசிக்கும் கிராமபுறங்கள் மீதும் தனியார் மருத்துவ துறையினர் கவனம் செலுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது என்றாா் நவீன சிகிச்சைகள் மற்றும் மேம்பட்ட சுகாதார வசதிகள் ஆகிவற்றில் இந்தியா குறிப்பிடத்தக்க சாதளை படைத்துள்ளது என்றாலும் நகர்புறங்களுக்கும் கிராமங்களுக்கும் இடையேயான வித்தியாசம் பெரும் சவாலாக உள்ளது என்றும் அவர் கூறினார்

ரூபாய் செலவில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்பட உள்ளது என்றார் கரூரில் அரசு மருத்துவ கல்லூரியும் விருதுநகரில் அரசு பல்மருத்துவ கல்லூரியும் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் அவர் கூறினார் குழந்தை இறப்பு விகிதம் தாய்மாா்கள் இறப்பு விகிதம் மற்றும் மொத்த கருவள விகிதம் போன்ற சுகாதார குறியீடுகளில் தமிழகம் சாதனை படைத்துள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார்

தேனியில் இன்று நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்

ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கஜ புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளின் அரையான்டு தேர்வை தள்ளி வைப்பது பற்றி அரசு பரிசீலித்து வருகிறது என்றார் திண்டிவனத்தில் தரமற்ற மிதிவண்டிகள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படுவது பற்றி புகார் தரப்பட்டால் விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கேள்வி ஒன்றுக்கு அமைச்சர் பதிலளித்தார்

ஜாக்டோ ஜியோ ஊதியம் தொடர்பாக கடந்த முறை பிறப்பித்த உத்தரவின் மீது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையை தெரிவிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு நீதிபதிகள் திரு சசிதரன் திரு சுவாமிநாதன் ஆகியோரை கொண்ட அமர்வு உத்தரவிட்டது ஒருநபர் ஆணையத்தின் பரிந்துரையை தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் முன்னதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த போராட்டத்திற்கு தடை விதிக்கவும் அவசர வழக்காக எடுத்துக்கொள்ளவும் கோரியதை தலைமை நீதிபதி திருமதி வி கே தஹில் ரமாணி நீதிபதி திரு துரைசாமி ஆகியோரை கொண்ட அமர்வு நிராகரித்தது காவிரி மேலாண்மை ஆணையம் அனுமதி வழங்கினால் தான் மேகதாது அணை கட்ட முடியும் என்று அதன் தலைவர் திரு மசூத் உசேன் கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணையத்திள் கூட்டத்திற்கு பிள் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேதாது விவகாரத்தில் தமிழக அரசு எதிர்ப்புகளை பதிவு செய்துள்ளது என்றும் அவை கவனத்தில் கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் கஜ புயல் பாதிப்புக்கு உட்பட்ட பகுதிகளில் மறுகட்டுமானம் மறுவாழ்வு மற்றும் மறுசீரமைப்பு திட்டத்தின் நிர்வாக இயக்குநராக திரு ஜெகநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார் நாகப்பட்டினம் தலைமை இடத்திற்கு திரு பிரதீப் குமார் கூடுதல் திட்ட இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார்

இந்திய கடற்படை நாட்டின் தெற்கு பகுதிகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் வழங்கி வருவதாக தமிழகம் மற்றும் புதுவைக்கான அதன் தளபதி ரியா் அட்மிரல் ஆலோக் பட்னாகா் கூறியிருக்கிறாா் இந்திய கடற்படை தினம் நாளை கொண்டாடப்பட இருப்பதையொட்டி சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்திய பெருங்கடலில் இப்பகுதியை சாராத சில நாடுகளின் நீர்மூழ்கி கப்பல்களின் நடமாட்டம் அதிகரித்திருப்பதை இந்திய கடற்படை உன்னிப்புடன் கவனித்து வருவதாக கூறினார் இந்திய கடற்படையின் சென்னை தளத்தை விரிவுப்படுத்த சென்னை துறைமுக பொறுப்பு கழகத்திடம் கூடுதல் இடம் கேட்டிருப்பதாக அவர் கூறினார் கடற்படையில் புதிதாக பணியில் சேர்க்கப்பட உள்ள போர்கப்பல்கள் விமானம் தாங்கி கப்பல் போன்ற யாவுமே உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டவை என்று அவர் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் சர்வதேச மாற்றுத் திறனாளிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது வேலூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய மாநில அமைச்சர் திரு கே சி வீரமணி மாற்றுத் திறனாளிகளுக்கான அரசின் நலத்திட்ட உதவிகள் விரைந்து கிடைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்

ராஜா தெரிவித்துள்ளார் நாமக்கல்லில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதிய வீடுகள் கட்டித்தரும் பணிகளை தொடங்க மத்திய அரசு தமிழக அரசின் தலைமை செயலாளருக்கு உத்தரவிட்டுள்ளதாக அவர் கூறினார் வறுமை கோட்டிற்கு மேல் உள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் வீடுகள் கட்டித்தருவதற்கான அரசாணைகளை மத்திய அரசு விரைவில் பிறப்பிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார்

இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இவர்கள் ஆளுநர் மாளிகையை நோக்கி செல்ல முயன்ற போது காவல்துறையினர் இவர்களை கைது செய்தனர் இந்த போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் நாளை முதல் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வாளிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார்